பிரதமர் திரு நரேந்திரமோடி தான்சான்யா அதிபர் டாக்டர் ஜான் பாம்ப்பே வாவோஸ் பிரதமர் டாக்டர் தாங்க் லௌன் சிசௌலித் ஆகியோருடன்தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் இந்திய வெளிநாட்டவர் அட்டை வைத்திருந்தால் இந்தியாவுக்கு வரலாம் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அத்தியாவசிய பொருட்களுக்கான சரக்கு வாகன போக்குவரத்து எவ்வித இடையூரின்றி மேற்கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா கூறியுள்ளார் தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வருமாறு நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தியில் தலைசிறந்த ஐந்து முன்னணி நிறுவனங்களுக்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடிடான்சானியா அதிபர் டான்டர் ஜாண் பாம்ப்பே ஜோசுப் மக்ஃபுல் மற்றும் லாவோஸ் நாட்டு பிரதமர் டாக்டர் தாங்க்லௌன் சிசௌலித் ஆகியோருடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் டானசானியா அதிபருடன் பேசிய பிரதமர் திரு மோடி அந்நாட்டின் வளர்ச்சியில் இந்தியா அக்கறை கொண்டுள்ளதாக கூறினார்

இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் கல்வி வர்த்தகம் முதலீடுகள் ஆகியவற்றில் கூடுதல் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்ளுவது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றுது இந்த ஆண்டு இறுதியில் அந்நாட்டில் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறவேண்டும் என்று தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்

மோடி கோவிட் தொற்றால் உலகில் ஏற்பட்டுள்ள சூழல் குறித்து கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர்

மாணவர்களுக்கு திறன்மேம்பாட்டுப் பயிற்சிகளை அளிக்கவும் ஊக்கத் தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கவும் இந்தியா எடுத்து வரும் முயற்சிகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் இந்திய வெளிநாட்டவர் அட்டையை வைத்திருந்தால் அவர்கள் இந்தியாவிற்கு வரலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்தகைய அட்டை அவைத்திருப்பவர்களின் குழந்தைகள் இந்தியர்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் குழந்தைகளை தனியாக வளர்க்கும் பெற்றோர் இந்தியா வருவதற்கு தடையில்லை என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அத்தியாவசிய பொருட்களுக்கான சரக்கு வாகன போக்குவரத்து எவ்வித இடையூரின்றி மேற்கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா கூறியுள்ளார்

சரக்குகளை ஏற்றி இறக்குவதற்கு அனுமதிக்கலாம் என்று கூறிய அவர் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கு தடையில்லை என்றார்

தளி நடர்கள் நடமாட்டத்தை இரவு நேரங்களில் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கூட்டம் கூடுவதைத் தவிர்க்க வேண்டும் என்றும் சமுக இடைவெளி கடைபிடித்தல் அவசியம் என்றும் திரு